நரேந்திர மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார்

பேர் இரண்டாவது சிறப்பு விமானம் மூலம் இந்தியா வந்து சேர்ந்தனர்

இந்தியாவுக்கு வருவதற்கான ஈ விசா வழங்கும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு சீனாவில் உள்ள இந்தியத் தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது

காவல் உயர் அதிகாரி திரு தவீந்தர் சிங் கைது செய்யப்பட்டதையடுத்து கஷ்மீரில் பல இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனையில் ஈடுபட்டுள்ளது

தீவுகளில் சுற்றுலா மண்டலம் அமைப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது

ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் குறித்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியுள்ளார் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கவனித்து வருவதாகக் கூறினார் இத்தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மாலத்தீவு குடிமக்கள் ஏழு பேரை அழைத்து வர இந்தியா உதவி புரிந்ததற்கு மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு ்அப்துல்லா ஷஹீப் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கும் மாலேயில் உள்ள இந்தியத் தூதரகத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

இந்தியா வழங்கிய வாய்ப்பை ஏழு பேர் பயன்படுத்தி கொண்டு திரும்பி வந்திருக்கிறார்கள் இந்தியா மாலத்தீவு இடையேயான நெருங்கிய உறவையும் அவசரகாலத்தில் உதவும் பண்பையும் இந்த நடவடிக்கை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது என்று மாலேயில் உள்ள இந்தியத் தூதரகம் கூறியிருக்கிறது இந்நிலையில் கேரளாவைச் சேர்ந்த மேலும் ஒருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது கேரளாவைச் சேர்ந்த மாணவி ஒருவர் ஏற்கனவே இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டு திரிக்சூரில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் ஆலப்புழாவைச் சேர்ந்த ஒருவரும் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரது உடல்நிலையும் சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிததுள்ளனர் தனிப்பிரிவுகளில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக சீனாவை சேர்ந்த பயணிகளுக்கு இ விசா வழங்கும் முறையை மத்திய அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது தமிழகத்தில் கொரோனா வைரஸ் குறித்து பொதுமக்கள் யாரும் பீதியடையத் தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

வெளிநாடுகளில் பணியாற்றும் இந்திய குடிமக்களை வரி விதிக்கும் வளையத்திற்குள் கொண்டுவர முடியாதபடி இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிய அம்சம் இணைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வரி செலுத்துவதை தவிர்க்கும் வகையில் இந்திய குடிமக்கள் சிலர் குறைந்த வரிவிதிப்பு முறை உள்ள நாடுகளில் பணியாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்தி தவறானது என மத்திய நேரடி வரிவிதிப்பு வாரியம் கூறியுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் தீவிரவாதிகள் வெடிகுண்டு வீசித் தாக்கியதில் நான்கு பொது மக்கள் இரண்டு மத்திய ரிசர்வ் காவல் படையினர் படுகாயமடைந்தனர்

இந்தத் தாக்குதலையடுத்து வால்சௌக் சந்தைப்பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதோடு தாக்குதல் நடத்தியவர்களை தேடும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் தீவிரவாதிகளுடன் தொடர்பு இருப்பதாக ஜம்மு கஷ்மீரில் உதவி காவல் கண்காணிப்பாளர் திரு தவீந்தர் சிங் கைது செய்யப்பட்டுள்ளதையடுத்து அங்கு தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனையில் ஈடுபட்டனர் சோபியான் மாவட்டத்தின் பல இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது

மேலும்

இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள மடகாஸ்கருக்குத் தேவையான உதவிகளை இந்தியா உடனடியாக வழங்கியுள்ளதாகக் குறிப்பிட்டுள்ளார் கடந்த மாதம் மடகாஸ்கரில் வீசிய புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளால் ஏராளமான மக்கள் மாற்று இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் பலர் உயிரிழந்தனர் இந்தியக் கடற்படை ஆபரேஷன் வெளிவா என்ற பெயரில் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மடகாஸ்கருக்கு மனிதாபிமான அடிப்படையில் பேரிடர் மீட்பு உதவிகளை வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கற்றுச்சூழல் மீதான கமைகளைக் குறைக்க எளிமையான வாழ்வையும் நல்ல பழக்கவழக்கங்களையும் கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நூத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத் அருகே கன்ஹாவில் புரீ ராமச்சந்திரா அறக்கட்டளை நிறுவனத்தின் ஊரக புதிய தலைமையகத் திறப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டார்

இந்த அறக்கட்டளை புத்தரின் கொள்கைகள் மற்றும் ராஜ யோகாவின் முக்கியத்துவத்தை பரப்பி வருகிறது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் நாட்டின் கல்விக் கொள்கையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது அவசியம் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார் கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் சுயதொழில் பயிற்சி நிறுவனத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் பட்டங்களை பெறுவது மட்டும் கல்வியல்ல என்றும் ஒருவருக்கு அறிவையும் அதிகாரத்தையும் அது வழங்க வேண்டுமென்றும் கூறினார் கைத்தொழில் தோட்ட வேலை தேசிய மாணவர் படை தேசிய சமூக சேவைப் படை நீதி நெறிகள் மற்றும் வரலாறு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கல்வித் திட்டத்தில் மீன்டும் சேர்ப்பது குறித்து எண்ணிப் பார்க்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தினார்

இந்தியாவிலும் பிரதிபலிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் வரலாற்றுப் புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவில் குடமுழுக்கு விழா வரும் புதன்கிழமை நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன குடமுழுக்கு விழாவையொட்டி யாகசாலை பூஜைகள் நேற்று தொடங்கியது இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் ஆய்வு செய்து வருகிறார் குடமுழுக்கு விழாவுக்கு பத்து வட்சத்திற்கும் மேற்பட்டோர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர்களின் வசதிக்காக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் தெரிவித்தார் விழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு உதவுவதற்காக சிறப்பு அரங்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன

விளையாட்டு சுங்கங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அவர் கையாடல் செய்ததாகக் கூறப்படுகிறது இது தொடர்பான புகாரில் தமக்கு தொடர்பு இல்லையென்பதை அவரால் நிரூபிக்க முடியாததால் பதவி விலகினார் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார்

காயம் காரணமாக அவர் போட்டியிலிருந்து வெளியேறினார்

அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா ஐந்துக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் இந்த தொடரை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது